தேசியகுடிமைப்பணிகளுக்கானதிறன்மேம்பாட்டுதிட்டத்திற்குமத்தியஅமைச் சரவைஒப்புதல்அளித்துள்ளது இந்ததிட்டம் மத்தியஅரசின்மனிதவளநிர்வாகசெயல்பாடுகளில்முற்றிலும்மாற்றத்தைஏற்ப டுத்தும்என்றுபிரதமர்திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் ஜம்முகாஷ்மீர்அலுவல்மொழிகள்சட்டமசோதாவைநாடாளுமன்றத்தில்அறிமு கம்செய்வதற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல்அளித்துள்ளது

தொற்றுபரவாமல்தடுப்பதற்கானநடவடிக்கைகள்குறித்துநிலையானவழிகாட் டுநெறிமுறைகளைமத்தியஅரசுவெளியிட்டுள்ளது

சதவிகிதமாகஅதிகரித்துள்ளது மிஷன்கர்மயோகி என்றபெயரில்செயல்படுத்தப்படஉள்ளதேசியகுடிமைப்பணிகளுக்கானதிறன்மேம் பாட்டுதிட்டத்திற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல்அளித்துள்ளது மத்தியஅரசுஅதிகாரிகள்சர்வதேசஅளவில்சிறந்தசெயல்முறைகளைகற்றுக்கொள்ளு ம்அதேநேரத்தில் இந்தியகலாச்சாரத்திலும்வேரூன்றிஇருப்பதற்கானஅடித்தளத்தைஇந்ததிட்டம்அமை த்துகொடுக்கும் அமைச்சரவைமுடிவுகள்குறித்துசெய்தியாளர்களுக்குபேட்டிஅளித்தஅமைச்சர்திரு பிரகாஷ்ஜவடேகர் இந்ததிட்டத்தைப்பற்றிவிளக்கினார் அரசுஊழியர்களைபடைப்பாற்றல்மிகுந்தவர்களாகவும் புதுமைகளைபடைப்பவர்களாகவும் செயல்திறன்மிக்கவர்களாகவும்தயார்படுத்துவதுதான்இந்ததிட்டத்தின்நோக்கம்என் றும் இதுஅரசின்மிகப்பெரியமனிதவளமேம்பாட்டுதிட்டம்என்றுஅவர்தெரிவித்தார் பிரதமரின்பொதுமனிதவளமேம்பாட்டுக்குழு திறன்வளர்த்தல்ஆணையம்மற்றும்ஆன்லைன்பயிற்சிக்கானதொழில்துட்பதளத்தை நிர்வகிக்கும்சிறப்புஅமைப்பு அமைச்சரவைசெயலாளர்தலைமையிலானஒருங்கிணைப்புக்குழுஆகியவைஇந்ததி ட்டத்தின்கூறுகளாகஇருக்கும்என்றும்திரு பிரகாஷ்ஜவடேகர்தெரிவித்தார் பொதுமனிதவளமேம்பாட்டுக்குழுவில் சிலமத்தியஅமைச்சர்கள் மாநிலமுதலமைச்சர்கள் மனிதவளமேம்பாட்டுநிபுணர்கள்மற்றும்சர்வதேசஆய்வாளர்கள்இடம்பெறுவார்கள் என்றும்திரு பிரகாஷ்ஜவடேகர்தெரிவித்தார் இந்தகுழுஉயர்ந்தஅமைப்பாகசெயல்பட்டு அரசுஊழியர்களைவழிநடத்தும்என்றும்அவர்குறிப்பிட்டார்

மிஷன்கர்மயோகிதிட்டம் மத்தியஅரசின்மனிதவளநிர்வாகசெயல்பாடுகளில்முற்றிலும்மாற்றத்தைஏற்படுத்து ம்என்றுபிரதமர்திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் தனதுட்விட்டர்பக்கத்தில்இந்ததிட்டத்திற்குபாராட்டுதெரிவித்துபிரதமர்வெளியிட்டப திவுகளில் இதன்மூலம்மத்தியஅரசுஊழியர்களின்தகுதியும் திறனும்மேம்படும்என்றுகுறிப்பிட்டுள்ளார் கர்மயோகிதிட்டம் அரசுஊழியர்களைஎதிர்காலத்துக்குஏற்றவாறுதயார்படுத்தி வெளிப்படைத்தன்மைமற்றும்தொழில்துட்பங்களில்சிறந்தவர்களாகஉருவாக்கும்எ ன்றும்பிரதமர்தெரிவித்துள்ளார் உள்துறைஅமைச்சர்திரு அமித்ஷாகூறுகையில் இந்ததிட்டம்அரசுநிர்வாகத்தில்மிகப்பெரியமாற்றத்தைஏற்படுத்தும்என்றுஅவர்தெரி வித்துள்ளார்

இந்ததொலைநோக்குசீர்திருத்தத்திட்டத்தைகொண்டுவந்ததற்காகபிரதமருக்குஅவர் நன்றிதெரிவித்துள்ளார்

உள்நாட்டுபாதுகாப்புமற்றும்பொதுஅமைதிக்குஎதிராகஉள்ளஇந்தசெயலிகளைத டைசெய்வதன்மூலம் கைபேசிமற்றும்இணையதளத்தைபயன்படுத்தும்கோடிக்கணக்கானமக்களின்நல ன்கள்பாதுகாக்கப்படும்என்றுஅரசுதெரிவித்துள்ளது

நவீனகைபேசிகளில்இந்தசெயலிகள்தவறாகபயன்படுத்துவதாகபல்வேறுதரப்பில்இ ருந்தும்ஏராளமானபுகார்கள்வந்ததைஅடுத்து தகவல்தொழில்நுட்பத்துறைஇந்தநடவடிக்கையைமேற்கொண்டுள்ளது

முகக்கவசம்கண்டிப்பாகஅணிந்திரு க்கவேண்டும் சோப்புபோட்டுஅடிக்கடிகைகளைக்கழுவவேண்டும் வாய்ப்புள்ளஇடங்களில்கிருமிநாசினிஅளித்துகைகளைசுத்தம்செய்யவேண்டும்இரு மல்மற்றும்தும்மல்ஏற்படும்போதுவாய்மற்றும்மூக்கைகைக்குட்டையால்மூடிக்கொ ள்ளவேண்டும்என்பதுபோன்றநெறிமுறைகளைஅரசுவெளியிட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்டபகுதிகள்தவிரஇதரபகுதிகளில்மட்டும்தேர்வுமையங்கள்அமைக் கப்படவேண்டும் கட்டுப்படுத்தப்பட்டபகுதிகளில்வசிப்பவர்களைபணியில்அமர்த்த க்கூடாதுஎன்றும்அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தேர்வுதொடங்குவதற்குமுன்பும் தேர்வுநடைபெற்றுமுடிந்தபின்பும்மையங்களில்கிருமிநாசினிகளைதெளிக்கவேண் டும்என்றும்குறிப்பிடப்பட்டுள்ளது ஜம்முகாஷ்மீர்அலுவல்மொழிகள்சட்டமசோதாவைநாடாளுமன்றத்தில்அறிமுகம்செ ய்வதற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல்அளித்துள்ளது செய்தியாளர்களிடம்இதனைதெரிவித்தமத்தியஅமைச்சர்திரு ஜிதேந்திரசிங் இந்தசட்டத்தில்உருது காஷ்மீரி டோக்ரி ஹிந்திமற்றும்ஆங்கிலம்ஆகியமொழிகள்ஜம்முகாஷ்மீரில்அலுவல்மொழிகளாகஇரு க்கும்என்றுதெரிவித்தார் இந்தசட்டத்தின்மூலம்ஜம்முகாஷ்மீர்மக்களின்நீண்டநாள்கோரிக்கைநிறைவேறுவ துடன் சமத்துவகொள்கைஉறுதிசெய்யப்படும்என்றும்அவர்ஷார் நாடாளுமன்றத்தில்கேள்விநேரம்ரத்துசெய்யப்படுவதுகுறித்துஅனைத்துகட்சிகளிட மும்முன்கூட்டியேபேசப்பட்டதாகநாடாளுமன்றவிவகாரத்துறைஅமைச்சர்திரு பிரக லாத்ஜோஷிதெரிவித்துள்ளார் மேற்குவங்கநாடாளுமன்றஉறுப்பினர்டெரிக்ஓபிரையன்தவிரமற்றஅனைவருமேஇந் தமுடிவைஏற்றுக்கொண்டதாகஅவர்தெரிவித்துள்ளார்

அலுவல்ஆய்வுக்குழுமுடிவெடுக்கும்எந்தபிரச்னைகுறித்தும்அரசுதரப்பில்விளக்கம்அ ளிக்கதயாராகஉள்ளதாகவும் அனைத்துகட்சியினரும்அவையைசுமுகமாகநடத்தஒத்துழைக்கவேண்டும்என்றும் அவர்தெரிவித்திருக்கிறார் மத்தியபாதுகாப்புஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங் மூன்றுநாள்பயணமாகரஷ்யாவுக்குநேற்றுபுறப்பட்டுச்சென்றார் மாஸ்கோவில்வெள்ளிக்கிழமைநடைபெறும்ஷாங்காய்ஒத்துழைப்புஅமைப்புநாடுக ளின்பாதுகாப்புஅமைச்சர்கள்மாநாட்டில்அவர்பங்கேற்கவுள்ளார் பயங்கரவாதம்மற்றும்பிரிவினைவாதத்தைகட்டுப்படுத்துவதுஉள்ளிட்டபிராந்தியபா துகாப்புசவால்கள்குறித்துஅந்தமாநாட்டில்விவாதிக்கப்படஉள்ளது ரஷ்யபாதுகாப்புஅமைச்சர்ஜெனரல்ஜெர்ஜாய்ஷோய்குஅழைப்பின்பேரில்சென்றுள்ள திரு ராஜ்நாத்சிங் ஒருங்கிணைந்தபாதுகாப்புஒப்பந்தஅமைப்புகூட்டத்திலும்பங்கேற்கஉள்ளார் ரஷ்யபாதுகாப்புஅமைச்சருடன்இருநாட்டுஒருங்கிணைந்தசெயல்பாடுகள்குறித்தும் திரு ராஜ்நாத்சிங்விவாதிக்கவுள்ளார்

ராஜ்நாத்சிங்கலந்துகொண்டார் தற் போதுமீண்டும்அவர்ரஷ்யாவுக்குபயணம்மேற்கொண்டிருக்கிறார்என்றுஎமதுசெய்தி யாளர்தெரிவிக்கிறார்

குணம்அடைந்தவர்களின்எண்ணிக்கைஅதிகரித்துவருவதால் தொற்றுபாதிப்புகாரணமாகமருத்துவமனைகளில்இருப்பவர்களின்விகிதம்குறைந்து வருகிறதுஎன்றும்சுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது